நலிவடைந்த ஏழை எளிய மக்களின் மேம்பாட்டிற்கு பணியாற்றுவதே நமது கடமை என்று பிரதமர் திரு

மமமமமம பிரதமர் அரசியல் சிற்பி பாபாசாகிப் அம்பேத்கர் ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமை உணர்வையும் வலியுறுத்தியதாக பிரதமர் திரு

புதுதில்லியில் மேற்கு நீதிமன்ற கூடுதல் கட்டிடங்களை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் டாக்டர் அம்பேத்கரின் பாதைகளிலேயே நாம் பின்பற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார் மிகவும் வறிய நிலையில் உள்ள நிலவடைந்த மக்களுக்கு பணியாற்றுவதே நமது கடமை என்றும் அவர் எடுத்துரைத்தார் தொடர்புடைய டெல்லியில் உள்ள இரண்டு அம்பேத்கராடு இடங்களில் பணியாற்றுவதன் மூலம் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வாய்ப்பு பிஜேபி அரசுக்கு கிடைத்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

மக்களவை இன்று கூடிய உடனேயே அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையின் மைய பகுதியில் குழுமி கோஷங்களை எழுப்பி காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தினார்கள் இதனால் நிலவிய அமளியால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பினனர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையில் அஇஅதிமுக திமுக தெலுங்குதேசம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி முழக்கமிட்டனர் அவைத்தலைவர் திரு

அசர் பைஜானில் நடைபெறும் அணிசேரா இயக்கத்தின் அமைச்சர்கள் அளவிலான கூட்டத்தில் அவர் கலந்துகொள்கிறார் இந்த பயணத்தின் ஒருபகுதியாக திருமதி சுஷ்மாஸ்வராஜ் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் எல்மாருடன் இருதரப்பு பேச்சுவார்தைகளை மேற்கொள்கிறார் அசர் பைஜான் அதிபர் மற்றும் துணை அதிபரையும் அவர் சந்தித்து பேச உள்ளார் பரஸ்பர நலன்சார்ந்த பிராந்திய சர்வதேச விஷயங்களுடன் ளிசக்தி போக்குவரத்து திறன்மேம்பாடு பிரிவுகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படும்

அமைச்சகத்தின் முன்னாள் செயலர் திரு

பாதுகாப்பான தேர்வு நடைமுறைகள் குறித்து இக்குழுவினர் இந்த அறிக்கையில் பரிந்துரைக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் பள்ளி கல்வித்துறை செயலர் திரு

மமமமமம புகையிலை புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படும்போது அதன் மேல் அட்டையில் புதிய எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெறுவதற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது புகையிலை பழக்கத்திலிருந்து விடுபட விரும்புவோருக்கான இலவச உதவி மையத்தின் எண்ணும் அட்டைகளில் இடம்பெற உள்ளது

திருச்சி மாவட்டத்தில் ப முத்துக்குமாரசாமி தஞ்சாவூரில் திரு முகமது தாஹா கன்னியாகுமரி மாவட்டத்தில் முனைவர்

மமமமமம திமுக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழகத்தில் இன்று பெரும்பாலான மாவட்டங்களில் உண்ணாவிரத போராட்டமும் ரயில் மறியல் போராட்டமும் நடைபெற்றன சென்னையில் தாம்பரம் பல்லாவரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கோயம்பேடில் மெட்ரோ ரயிலை திமுகவினர் முற்றுகையிட முயன்றதாகவும் கூறப்படுகிறது

திருச்சி ஜீயபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

திருவாரூர் மாவட்டம் பேரளம் மற்றும் கொரடாச்சேரி ரயில் நிலையங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராமேஸ்வரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர்

க ஸ்டாலின் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாளை அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுவதாக கூறினார் மத்திய அரசை கண்டித்து தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் தீர்மானம் கூட இயற்ற தமிழக அரசால் இயலவில்லை என்று அவர் குறை கூறினார் மமமமமம திமுக பந்த் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி திமுக சார்பில் நாளை நடைபெறும் மாநிலம் தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என பெட்ரோல் பங்குகள் அறிவித்துள்ளன பெட்ரோல் பங்குகள் வழக்கம்போல் செயல்படும் என்று பெட்ரோல் விந்பனையாளர் சங்கம் அறிவித்துள்ளது மமமமமம தமிழிசை தமிழகத்தில் நேர்மறையான ஆக்கப்பூர்வமான அரசு அமைந்திட பிஜேபி செயல்பட்டு வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திருமதி

உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி விவகாரத்தில் திமுக காங்கிரஸ் அரசுகள் தமிழகத்திற்கு துரோகம் விளைவித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் மேகதாதுவில் அணை கட்டும் நடவடிக்கைகளை திமுக ஏன் எதிர்க்கவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மமமமமம பாலகிருஷ்ணன் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக மூடுவதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் துாத்துகுடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் முன்னதாக ஆலை முற்றுகை போராட்டத்தில் அவர் பங்கேற்றார் இப்போராட்டத்தில் கலந்துகொண்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்

ராமதாஸ் தமிழகத்தில் முதலீட்டாளர்களை ஈர்க்க எந்த நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளவில்லை என்று பா ம க நிறுவனர் தலைவர் டாக்டர்

ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார்

திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது மத்திய அரசின் கடமை என்று குறிப்பிட்டார் காவிரி மேலாண்மை வாரியத்தை வலியுறுத்தி தமிழக அரசு மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டம் போலியானது என்றும் அவர் கூறினார்

ஓம் பிரகாஷ் ராவத் தேர்தல் ஆணையர்கள் திரு சுனில் அரோரா திரு